அமைக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

கூட்டுறவுத் துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜூ தெரிவித்துள்ளார்

அறிவிக்கப்பட்டுள்ளனர் உலக ஸ்நூக்கர் சாம்பியன் போட்டியில் இந்தியா பட்டம் வென்றது

சர்வீசஸ் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் தமிழக கேரளா மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பங்கீடு தொடர்பாக முதலமைச்சர் நிலையிலான பேச்சுவார்த்தை இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர் இதன் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர் இந்த பேச்சுவார்த்தை சுமுகமாக நடைபெற்றதாகவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு கான குழு அமைப்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார்

இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றிருக்கின்றன

அதேபோல பாண்டியாறு புன்னம்புழா அந்த திட்டத்திற்கு நிறைவேற்றுவதற்கு தனி கமிட்டி அமைக்கப்பட்டு அதில் இருக்கின்ற நிலையெல்லாம் குறித்து ஆய்வு செய்து அதுவும் நிறைவேற்றப்படும்

முல்லைப் பெரியாறு பிரச்சிளை குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்

தமிழ்நாடு விவசாயிகள் பொதுமக்கள் கேரள விவசாயிகள் பொதுமக்கள் அனைவரும் சகோதரராக இருக்கின்றார்கள் இரு மாநிலத்திற்கும் எந்த பிரச்சினையும் இல்லாமல் நீர் பங்கீடு குறித்து வலியுறுத்துவதற்காக கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது

நதிநீர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நல்ல தொடக்கமாக இந்த பேச்சுவார்த்தை அமைந்ததாக திரு பினராயி விஜயன் கூறினார் மாநில அரசுகளுக்கு வழங்குவதற்கு போதமான வெங்காயம் கையிருப்பில் உள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு ராம்விலாஸ் பஸ்வான் கூறியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் எவ்வித கட்டுப்பாடும் இன்றி தேவைப்படும் வெங்காயத்தை மாநில அரசுகள் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார்

இதற்கிடையே வெங்காயம் உள்பட அதியாவசியப் பொருட்களின் விலையேற்றத்தை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக கூட்டுறவுத் துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜூ கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெங்காய விலையும் கட்டுக்குள் வைக்கப்படும் என்றார் சிபிஎஸ்இ பள்ளிகள் தொடங்குவதற்கான தளடயில்லா சான்றிதழ் வழங்குவதற்கு பல்வேறு நிபந்தளைகள் கொண்டு வருவதற்கு பரிசீலிக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சீபிஎஸ்இ பள்ளிகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அவற்றை புதிதாக திறக்க அனுமதி வழங்கக்கூடாது என்று அந்த பள்ளி சங்கங்களின் நிர்வாகிகள் கோரிக்கை வைத்திருப்பதாக தெரிவித்தார் விக்ரவாண்டி நாங்குநேரி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்காள ஏற்பாடுகள் குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ இன்று ஆலோசனை நடத்தினார்

இதற்கிடையே இந்த இரண்டு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை அஇஅதிமுக அறிவித்துள்ளது இதன்படி விர்வாண்டியில் திரு முத்தமிழ்ச்செல்வனும் நாங்குநேரில் திரு ரெட்டியார்பட்டி வெ நாராயணனும் போட்டியிடுகின்றனர் தீவிரவாத செயல்களை தடுப்பதில் கடலோர களவல் படை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார் இன்று சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடலோர காவல் படையில் வராஹ ரோந்து கப்பலை இணைத்து வைத்து அவர் பேசினார் நடுக்கடலில் தத்தளிக்கும் மினவர்கள் மாலுமிகள் உள்ளிட்டோரை பாதுனப்பாக மீட்பதிலும் இந்த படையின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அவர் தெரிவித்தார் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்காக சிறப்பாக பங்களித்தவர்களுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் பெயரில் உயரிய விருது வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது

ஒற்றுமை தினமாகவும் அவரது பிறந்ததினம் கடைப்பிடிக்கப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் பவானி சுற்றுவட்டாரப் பகுதியில் காவிரி கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் திருவாரூர் மாவட்டத்தில் கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு ஆட்சியர் திரு ஆனந்த் கேட்டுக்கொண்டுள்ளார் மாவட்ட செய்திகள் நாமக்கல் மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் திறன் மேம்பாடு திட்டத்தின்கீழ் மாற்றுத் திறனாளிகள் மற்றும் மகளிருக்கான பயிற்சி மையத்தை குன்னூர் அருகே உள்ள உபதலையில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசன்ட் திவ்யா திறந்துவைத்தார் நாமக்கல் மாவட்ட ஆட்சியராக திரு மெகராஜ் இன்று பொறுப்பேற்றார்

புதிதாக உருவாக்கப்பட்ட இராணிப்பேட்டை மாவட்ட சிறப்பு அதிகாரியாக திவ்யதர்ஷினி இன்று பொறுப்பேற்றார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின்கீழ் சுற்றுலா தளங்களை தூய்மை படுத்தும் பணிகளை மாணவர்கள் மேற்கொண்டனர்

மியான்மரில் நடைபெற்ற இப்போட்டியின் இறதி ஆட்டத்தில் இந்தியாவின் பங்கஜ் அத்வானி ஆதித்யா மேத்தா இணை தாய்லாந்து இணையை வென்று பட்டத்தை கைப்பற்றியது

ஜெய்பூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற சர்வீசஸ் அணி முதலில் பந்துவீச தீர்மானித்தது